வைக்கிறார் மேலும் பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்

நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்

துப்பாக்கிச்சூட்டில் அப்பாவி ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக இந்தியா தனது கடுமையான எதிர்ப்பை பாகிஸ்தானிடம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்து பிரதமா் தெரசா மே நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றிபெற்றுள்ளார்

சென்றடைந்த முதலாவது இந்தியர் மற்றும் மிக இளம் வயதுடைய வீரர் என்ற பெருமையை சத்தியரூப் சித்தாந்தா பெற்றுள்ளார்

முதலில் அவர் காந்தி நகரில் துடிப்புமிக்க குஜராத் உலக வர்த்தக காட்சியை திறந்து வைக்கிறார் நாளை பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ள துடிப்புள்ள குஜராத் உலக உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த வர்த்தக காட்சி நடைபெறுவதாக அரசு செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது

அகமதாபாதில் இன்று பிரதமர் திரு மோடி புதிதாக கட்டப்பட்டுள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் மருத்துவ விஞஞான ஆராய்ச்சி நிறுவனத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார் அகமதாபாத் மாநகராட்சி உருவாக்கியுள்ள இந்த அதிநவீன அதிசிறப்பு பொது மருத்துவமனையில் ஆகாய வழி ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அனைத்து நவீன வசதிகளும் உள்ளன சபா்மதி ஆற்றங்கரையில் பிரதமா் திரு மோடி அகமதாபாத் விற்பனை திருவிழாவை தொடங்கி வைக்கிறாா் நிறுவனங்கள் தங்களது உற்பத்திப் பொருட்களை காட்சிப்படுத்தும் வகையில் நாட்டிலேயே முதல்முறையாக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

சனிக்கிழமையன்று பிரதமர் சூரத் அருகே உள்ள ஹாசிரா தொழிலியல் பகுதிக்கு சென்று ஹாசிரா துப்பாக்கி தொழிற்சாலை அமைக்கப்பட்டதை நினைவுகூறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பின்னர் அவர் தாத்ரா நாகர்ஹவேலி தலைநகர் சில்வாசா செல்கிறார் அங்கு பிரதமர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மேலும் சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அன்றைய தினம் மும்பைக்கு செல்லும் பிரதமர் இந்திய சினிமா தொடர்பான தேசிய அருங்காட்சியக புதியக் கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளா வை ஒட்டி இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் பங்கேற்கிறார் கும்பமேளா சங்கத்தில் பிரார்த்தனையில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் குடியரசுத்தலைவர் பங்கேற்கிறார் பிரயாக்ராஜ் நகரில் மகரிஷி பரத்வாஜ் சிலையை அவர் திறந்து வைக்கிறார் பின்னர் அராயில் உள்ள பரமார்த்த நிகேர்த்தனில் நடைபெறும் விஷ்வஷாந்தி யாகத்திலும் அவர் பங்கேற்கிறார்

அடுத்த வாரம் வாரணாசியில் நடைபெறும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாட்டில் இளைய தலைமுறை இந்திய வம்சாவளியினரை தாய்நாட்டுடன் இணைக்கும் விஷயங்கள் முக்கிய கவனம் பெறும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் கூறியிருக்கிறார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் என்றும் திரைப்பட நடிகையும் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹேமா மாலினி கங்காவத்ரான் பூஜையை கங்கை நதிக்கரயில் நிகழ்த்துவார் என்றும் அவர் கூறினார் செய்தியாளர்கள் கூட்டத்தின்போது உடனிருந்த உத்தரபிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இந்த மாநாட்டில் காசியின் ஆதித்யா என்ற சிறப்பு அம்சம் பிரதம் திரு நரேந்திர மோடியின் ஆலோசனையின்பேரின் சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நீதிபதிகள் திரு சஞ்ஜீவ் கண்ணா திரு தினேஷ் மகேஷ்வரி ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயா்த்துவதற்கு குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்திருக்கிறாா் நீதிபதி கண்ணா தற்போது தில்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக உள்ளார் நீதிபதி மகேஷ்வரி கர்நாடகா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றுகிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற கொலிஜியம் இவர்களது பதவி உயர்வுக்கு பரிந்துரை செய்திருந்தது

இந்த முறை இந்த ராக்கெட் அமைப்பில் மாற்றங்கள் செய்யப்படவுள்ளன இந்த ராக்கெட் அடித்தள நிலையில் இரண்டு ஸ்ட்ராப்ஆன் மோட்டார்கள் மட்டும் பொருத்தப்பட்டிருக்கும்

சாதாரணமாக செயற்கைகோளை செலுத்தியபின் நான்காவது கட்டம் விண்வெளியில் விட்டுவிடப்படும் இந்த முறை பரிசோதனைகளுக்கான இந்த நான்காவது கட்டம் தொடர்ந்து பணிசெய்யும் வகையில ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

பாகிஸ்தான் தூதர் வரவழைக்கப்பட்டு அவரிடம் இந்த கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது ச்வதேச எல்லை மற்றும் எல்லைக்கட்டுப்பாடு கோடு பகுதிகளில் பாகிஸ்தான் முகாந்திரமின்றி சண்டை நிறுத்தத்தை மீறி தொடர்ந்து துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபடுவது குறித்து இந்தியாவின் கவலை பாகிஸ்தான் துாதரிடம் தெரிவிக்கப்பட்டது இந்திய எல்லைக்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவுவதற்கு பாகிஸ்தான் பாதுகாப்பு முறை துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட பல்வேறு ஆதரவு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டிருப்பதற்கும் பாகிஸ்தான் தூதரிடம் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது

இந்தியாவிலும் உலகெங்கிலும் தொழுநோயை ஒழிப்பதற்காக அவர் ஆற்றிய பணியை பாராட்டும் வகையில இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகிறது

காந்தி அமைதி பரிசில ஒரு கோடி ரூபாய் ரொக்கமும் பாராட்டு பத்திரமும் அடங்கியிருக்கும் இங்கிலாந்து பிரதமர் திருமதி தெரசா மே தமக்கு எதிரான நாடாளுமன்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெற்றிபெற்றுள்ளார்

இதனையடுத்து இங்கிலாந்தில் பொது தேர்தல் நடைபெறுவது தவிர்க்கப்படடுள்ளது வாக்கெடுப்பில் வெற்றிபெற்றபின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே பேசிய பிரதமர் மே சுய நலத்தை ஒதுக்கிவிட்டு பிரக்ஸிட் விஷயத்தில் முன்னோக்கு பாதையை காண்பதற்கு ஆக்கப்பூர்வமாக பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டார் ஐரோப்பிய யூனியனிலிருந்து விலகுவதற்கான மக்கள் கருத்து கணிப்பு அடிப்படையில் நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தாம் தொடர்ந்து பணியாற்றபோவதாகவும் அவர் கூறினார்

அதனை தொடர்ந்து அவரது அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டது அனைத்து கண்டங்களிலும் உள்ள ஏழு மிக உயரமான மலைகள் மற்றும் எரிமலை உச்சிகளை சென்றடைந்த முதலாவது இந்தியர் மற்றும் மிக இளம் வயதுடைய வீரர் என்ற பெருமையை சத்தியரூப் சித்தாந்தா பெற்றுள்ளார் இவர் அண்டார்டிக்காவின் மிக உயரமான சிட்லி மலைமீது நேற்று வெற்றிகரமாக ஏறி வரலாறுப் படைத்தார்

சத்தியரூப் தெற்கு கொல்கத்தாவின் ஹரிதேவ்பூர் பகுதியை சோந்த மென்பொருள் பொறியாளாவார் உலகப்புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஐல்லிக்கட்டுப்போட்டி இன்று நடைபெறுகிறது இதை முன்னிட்டு அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

இவற்றை தமிழ்நாடு ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் வீரர்கள் வென்றனர்

இவர் இறுதிப் போட்டியில் மகாராஷ்டிராவின் மிகிகா யாதவை எதிர்கொள்கிறார்